திரு நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக தற்போது ஆலோசனை நடத்தி வருகிறாா்

அனுப்பி வைக்க வேண்டுமென முதலமைச்சா திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார்

தமிழ்நாடு மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் சத்திஷ்கர் கேரளா குஜராத் ராஜஸ்தான் வர்நாடகா மாநிலங்கள் மற்றும் தலைநகர் தில்லி பிரதேசம் ஆகியவற்றின் முதலமைச்சர்கள் இந்த ஆவோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனா் மத்திய உள்தறை அமைச்ச் திரு அமித்ஷா கசாதாரத்துறை அமைச்ச் டாக்டர் ஹர்ஷ்வாதன் தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டுள்ளனர் முன்னதாக இன்று காலை உயர்நிலை அதிகாரிகளுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தினார் இந்த இரண்டு ஆலோசனை கூட்டங்களிலும் இந்த நோய்த்தொற்றுக்கான தடுப்பு பணிகளை மேலும் விரைவுபடுத்துவது குறித்தும் தடுப்பு மருந்து செலுத்தும் பணிகள் குறித்து அவர் விரிவாக ஆவோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இன்று பிற்பகல் நாட்டின் முன்னணி ஆக்ஸிஜன் உற்பத்தியாளர்களுடனும் காணொலி காட்சி மூலம் பிரதமர் பேச்சு நடத்துகிறார்

இந்த ஆலோசனைக் கூட்டங்கள் காரணமாக திரு நரேந்திரமோடி தமது மேற்குவங்க பயணத்தை ரத்து செய்துள்ளார் இருப்பினும் இன்று மாலை பீர்பூம் கொல்கத்தா மால்டா முர்ஷிதாபாத் ஆகிய இடங்களைச் சேர்ந்த வாக்காளர்கள் இடையே காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் உரையாற்றவுள்ளார்

புதுதில்லியில் வர்த்தக சகபை ஏற்பாடு செய்திருந்த கூட்டத்தில் காணோலி காட்சி வாயிலாக உரையாற்றிய அவர் நாட்டில் கோவிட் நிலைமை குறித்து பிரதம் திரு நரேந்திரமோடி நேரடியாக கண்காணித்து வருவதாகவும் பிரபல மருத்துவா்கள் மற்றும் தடுப்பூசி உற்பத்தியாளா்களுடன் ஆலோசித்து வருவதாகவும் கூறினார் ச்வதேச அமைப்புகளால் சான்றிதழ் அளிக்கப்பட்ட தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ய இந்தியா அனுமதி வழங்கி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ரெம்டெசிவிர் மருந்தின் தேவையை உணர்ந்து அந்த மருந்து எளிதாக கிடைப்பதை உறுதி செய்ய அரசு பல நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாகவும் அதன் ஒரு பகுதியாக இந்த மருந்துக்கான சுங்கத்தீர்வை ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் இத்தகைய நடவடிக்கையால் ரெம்டெசிவிர் மருந்து கிடைப்பது அதிகிக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் கோவிட் தொற்று சிகிச்சைக்கான மருந்துகள் ஆக்ஸிஜன் மற்றும் தடுப்பூசிகளை கள்ளச்சந்தையில் விற்போர் மற்றும் பதுக்குவோருக்கு எதிராக தேச பாதுகாப்புச் சுட்டம் மற்றும் குண்டர் சுட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என உத்திரபிரதேச அரசு அறிவித்துள்ளது மாநிலத்தில் கோவிட் நிலைமை குறித்து ஆய்வு செய்த அம்மாநில முதலமைச்சள் திரு யோகி ஆதித்யநாத் ஆக்லிஜன் பற்றாக்குறையால் ஒரு நோயாளியும் உயிரிழக்கவில்லை என்றும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் ஆக்ஸிஜன் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் கூறினார் மாநிலத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மருத்துவமனைகளில் கோவிட் நோயாளிகளுக்கான படுக்கைகளின் எண்ணிக்கையை இரண்டு மடங்காக்க அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார் உத்ராகண்ட் மாநிலத்தில் நோய் தொற்று அதிகித்து வருவதையடுத்து அரசு அலுவலகங்களில் தூய்மைப் பணியை மேற்கொள்ள நாளை முதல் மூன்று நாட்களுக்கு அனைத்து அலுவலகங்களும் மூடப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது இம்மாநிலத்தில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லை என்று சுகாதாரத்துறை செயலாளர் பொறுப்பு வகிக்கும் திரு பங்கஜ் பாண்டே தெரிவித்தாா்

இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தடுப்பூசி இயக்கம் நடைபெறும் ஒவ்வொரு இடத்திலும் இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்திக் கொள்வோருக்கு உரிய நேரத்தில் தடுப்பூசி போடுவதும் பாதிக்கப்படாமல் இருக்கும் என்று குறிப்பிட்டுள்ளாா் மேலும் ரெம்டெசிவிர் மருந்தினை தயாரிக்கும் நிறுவனங்கள் இடம்பெற்றுள்ள மாநிலங்களுக்கு விற்பனையில் முன்னுரிமை வழங்க தேசிய மற்றும் சில மாநில ஒழுங்குமுறை ஆணையங்கள் உத்தரவிட்டிருப்பதாக தெரிய வருகிறது இதனை மத்திய அரசு கண்காணித்து அனைத்து மாநிலங்களுக்கும் ரெம்டெசிவிர் மருந்து சீராக கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமென்று முதலமைச்சள் அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் கோவிட் தடுப்பூசி உற்பத்தியை அதிகிக்க மத்திய அரசால் நிர்வகிக்கப்படுகின்ற செங்கல்பட்டில் உள்ள ஒருங்கிணைந்த தடுப்பூசி உற்பத்தி நிறுவனத்தின் மீது கவனம் செலுத்துமாறும் பிரதமரை முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இந்த நிறுவனத்தில் நிலுவையில் உள்ள சில பணிகளை விரைந்து முடித்தால் உற்பத்தியை உடனடியாக தொடங்க முடியும் என்பதால் இதற்குத் தேவையான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்

இந்த சும்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்துவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்

இந்த விபத்தில் உயிரிழந்தவா்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வா்தன் பாதுகாப்புத்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிய் ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனா் மேற்குவங்க சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திற்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை தேர்தல் ஆணையம் விதித்துள்ளது கோவிட் தொற்றை தவிர்ப்பதற்கான பாதுகாப்பு நடைமுறைகளை பல அரசியல் கட்சிகள் பின்பற்றாததால் தலைவர்களின் பிரச்சார கூட்டங்கள் பாத யாத்திரைகள் மிதிவண்டி இருசக்கர மோட்டார் வாகனம் மற்ற பிற வாகன பேரணிகளுக்கு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது

நாட்டில் கோவிட் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் இந்த ஆண்டு அம்நாத் குகைக்கோவிலுக்கு யாத்திரை மேற்கொள்வதற்கான முன்பதிவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது நிலைமை சீரடையும்போது யாத்திரை செல்வதற்கான பதிவு மீண்டும் தொடங்கப்படும் என்று ஸ்ரீ அமா்நாத் குகைக்கோவில் வாரியம் தெரிவித்துள்ளது உலக புத்தக தினம் இன்று கொண்டாடப்படுகிறது புத்தகங்கள் படிப்பது வெளியிடுவது காப்புரிமை பெறுவது ஆகியவற்றை மேம்படுத்தும் விதமாக உலக புத்தக தினம் கொண்டாடப்படுகிறது

இன்று வில்லியம் சேக்ஷ்பியரின் நினைவு தினமாகும்

இவர்கள் தவிர மூன்று பேர் வெண்கலப்பதக்கம் வென்றனர்

ரஷ்யாவில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சன்டை போட்டியில் இந்தியாவின் அமீத் பங்கல் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் உலக ஒலிம்பிக் தகுதிக்கற்று மல்யுத்தப் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது

இப்போட்டி பல்கேரியாவின் சோஃபியாவில் அடுத்த மாதம் ஆறாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை நடைபெறுகிறது